தேசிய டிஜிட்டல் சுகாதார திட்டம் இன்று தொடங்கப் பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூழினார் மாநிலங்கள் மற்றும் யுனியன் பிரதேசங்களிலும் சுதந்திரதினம் இன்று கொண்டாடப்பட்டது அமைதி வளம் வளர்ச்சி என்ற முப்பெரும் கோட்பாடுகளின் அடிப்படையில் தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் கண்டுள்ளதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா்

வரலாற்று சிறப்புமிக்க தில்லி செங்கோட்டையில் பிரதம்் திரு நரேந்திரமோடி தேசியக் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னா் நாட்டு மக்களுக்கு சுதந்திரதின உரையாற்றிய பிரதமா் நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிரை ஈந்த தியாகிகளை இந்நாளில் நாம் நினைவுகூறுவோம் என்று கேட்டுக் கொண்டார்

சுயசா்பு இந்தியாவை கட்டமைப்பதில் விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார் வேளாண் துறையின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதற்காக ஒரு வட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிகாட்டினார் நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினசி ஒரு வட்சும் வீடுகளுக்கு இணைப்பு வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் கிராமப்புறங்களில் விவசாயத்தை மேம்படுத்த பல்வேறு சிறப்புத் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சுயசார்பு இந்தியா என்ற கனவு விரைவில் நிறைவேறும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமா் இந்த இலக்கை எட்டுவதற்கு நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் பாடுபட வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்தார்

நாட்டில் கடந்த ஓராண்டில் ஒன்றரை லட்சம் கிராம பஞ்சாயத்துக்கள் கண்ணாடி இழை இணையதள வசதியை பெற்றுள்ளதாகவும் அடுத்த ஆயிரம் நாட்களில் இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இந்த வசதி கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல பெண்களின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட பிரதம் போர் விமானங்கள் முதல் அனைத்து துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு இருப்பதை சுட்டிக்காட்டினார்

நாட்டின் ககாதார திட்டத்தில் ஒரு புதிய புரட்சி ஏற்பட்டிருப்பதாகத் தெிவித்த பிரதம் சுகாதாரத் துறையில் இருக்கும் சவால்களை முறியடிக்க புதிய திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் இன்று முதல் தேசிய டிஜிட்டல் ககாதார திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவா் கூறினார் இந்த திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள ஒவ்வொருக்கும் சுகாதார அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

தடுப்பு மருந்து நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

சூரியசக்தி மின் உற்பத்தியில் இந்தியா விரைவில் தன்னிரைவை அடையும் என்றும் பிரதம் தெரிவித்தார் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் ஒருபோதும் சமரசம் கிடையாது என்றும் பிரதமர் கூறினார் இறக்குமதியை குறைப்பதற்கான முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்த பிரதமா் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கி உள்நாட்டு பொருட்களையே வாங்கி பயன்படுத்த மக்கள் முன்வர வேண்டுமென்று பிரதமர் அறிவுறுத்தினார் ஒவ்வொரு இந்தியலும் நாட்டின் வளா்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டுமென்றும் உலகில் யாருக்கும் நாம் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிப்போம் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் முன்னதாக முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் பிரதமர் ஏற்றுக் கொண்டார் தில்லி ராஜ்காட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் நினைவிடத்திலும் பிரதமா மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்

குறிப்பாக அனைத்து குடிமக்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் சுத்தமான குடிநீர் உணவு ஆகியவை கிடைக்கும் விதத்தில் பணியாற்ற வேண்டுமென்று தமது முகநூல் பக்கத்தில் அவர் கூறியுள்ளார்

பிரதம் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ள தேசிய டிஜிட்டல் சுகாதார திட்டம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் இது குறிதது பிரதமா் தமது குதந்திரதின உரையில் குறிப்பிட்டுள்ளதை அவா் கட்டிக்காட்டியுள்ளாா் சுயசார்பு இந்தியாவை உருவாக்கும் திட்டத்தை பிரதம் திரு நரேந்திரமோடி தமது சுதந்திரதின உரையில் நாட்டு மக்களுக்கு மிகத்தெளிவாக தெரிவித்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்ச் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார்

பாதுகாப்பத்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் ரானுவ தளபதி ஜெனரல் எம் எம் நரவானே கப்பல்படையின் தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் விமானப் படையின் ஏர்ஷீப் மார்ஷலர் ராகேஷ்குமார் சிங் பகதரியா ஆகியோரும் போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்

மாநில தலைநகரங்களில் முதலமைச்சள்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன

ஒருங்கிணைந்த ஜம்மு கஷ்மீர் மாநிலம் இரண்டு புனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக சுதந்திரதினம் கொண்டாப்பட்டது லடாக் யுளியன் பிரதேச துணை நிலை ஆளுநர் திரு ஆர் கே மாத்தூர் வரவாற்று சிறப்பு போலோ விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூவர்ணக் கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார்

ஜம்மு கஷ்மீர் யுளியன் பிரதேசத்தில் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தலைநகர் ப்ரீநகரில் மூவர்ணக்கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் ஜம்மு கஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்து பகுதி என்றும் கலாச்சார் அரசியல் சமூக மற்றும் மத ரீதியாக இந்தியாவுடன் இணைந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்திலும் சுதந்திரதின விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மூவர்ணக்கொடியை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரை நிகழ்த்தினாா்

இந்த இக்கட்டான காலத்தில் தன்னலம் பாராது அயராது களப்பணி ஆற்றி வரும் மருத்துவா்கள் உள்ளிட்ட அனைத்துத்துறை பணியாளா்களுக்கும் பாராட்டுக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவா் கூறினார் அமைதி வளம் வளர்ச்சி என்ற முப்பெரும் கோட்பாடுகளின் அடிப்படையில் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி அனைத்து துறைகளிலும் அளப்பறிய முன்னேற்றம் கண்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார் மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்டுதுக்கீடு வழங்க அரசு எடுத்த முடிவை சட்டமாக பிறப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் மாநிலத்தின் வளா்ச்சிக்காக அரசு எடுத்து வரும் பல்வேறு திட்டங்களையும் முதலமைச்ச் எடுத்துரைத்தார் நோய் தொற்று பிடியிலிருந்து அனைவரும் விரைவில் மீண்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவோம் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக பாதுகாப்புப் படையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் முதலமைச்சர் ஏற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விருதுகளையும் முதலமைச்சா் வழங்கினாா்

அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையிலாள அரசு செயல்பட்டு வருதாகவும் சிறுபான்மையினரையும் கருத்தில் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சிறபான்மையினா் நலத்துறை அமைச்சா் திரு முக்தாா் அபாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் சமூகத்தில் பின்தங்கியுள்ளவர்கள் சிறுபான்மையினா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடந்த ஆறு ஆண்டுகளில் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதகாவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்